நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பிரகாஷ் ஜவடேக்கர் குற்றஞ்சாட்டியுள்ளார்

இரண்டு பேர் உயிர் தப்பினர் மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் நாட்டு மக்கள் ஒருங்கிணைந்து நிற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்த இரண்டு மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்ட அளைவரின வாழ்வும் மீண்டும் புத்துயிர் பெறவேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் இதற்கு மத்திய அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் நல்கும் என்றும் கூறினார் சேதமடைந்த இடங்களை சீரமைப்பதற்கு அரசு அனைத்து உதவிகளையும் நல்கும் என்று பிரதமர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று பார்வையிட்டார் பின்னர் அவர்மேற்குவங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஒடிசா மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் மற்றும் மற்றும் அமைச்சர்கள் உயரதிகாரிகளுடன் கலந்துரையாடினார்

இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிப்பதன் மூலம் இந்திய மாணவர்கள் பெருமளவு பயன் பெறுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார்

கோவிட் தொற்று அறிகுறிகள் இல்லாதவர்களுக்கும் தொற்று உள்ள பகுதிகளில் பணியாற்றுபவர்களுக்கும் இந்த மருந்தைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று சூழலில் மத்திய அரசை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் குறை கூறி வருவதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குற்றஞ்சாட்டியுள்ளார் இந்த சமயத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்கவேண்டுமே தவிர குறை கூறுவதையே கொள்கையாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றார் பிரதமர் அறிவித்துள்ள் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார ஊக்குவிப்பு திட்ட பயன்கள் குறித்து எதிர்கட்சிகள் ஏதமறியாமல் கருத்துக் கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த போது விவசாயிகளின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்று திரு

பிரதமரின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தை காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி குறைகூறுவதும் அவரது மகள் திருமதி பிரியங்கா காந்தி வதோ இடம் பெயர்ந்த தொழிலாளர் குறித்தும் அரசியல் செய்வதும் ஏற்புடையதல்ல எள்றார் இருவரும் தொழிவாளர்களின் நலனைப் பாதுகாக்க ஏதும் செய்யாமல் பிரமாண்ட அறிவிப்புகளை மட்டுமே செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களில் இடம் பெயர்ந்த தொழிலாளர்கள் அவல நிலையையப் போக்குவதற்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று அவர் சுட்டிக் காட்டினார் அவர்களது மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு ஷராமிக் ரயில்களில் ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றும் திருநரசிம்ம ராவ் குறிப்பிட்டார் பிரதமரின் ஆத்ம நிரபார் என்ற கனவுத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த அஞ்சல் துறை முன்வர வேண்டும் என்று மத்திய தொலைத் தொடர்புத் துறை அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கூறியுள்ளார் இந்திய முறையிலாள சித்தா ஆயுர்வேதா மற்றும் யுனானி வகை மருந்துகளை மக்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியை அஞ்சல் துறை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் வேளாண் பொருட்களையும் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறிப் பொருட்களையும் மக்களுக்கு விநியோகிக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டார்

உள்றாட்டு விமானப் போக்குவரத்துக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று முதல் தொடங்கியது

தொன்னுாற்றொரு பயணிகள் மற்றும் எட்டு விமாள பணியாளர்களுடன் விமாள நிலையத்துக்கு அருகிலேயே மக்கள் வசிக்கும் பகுதியில் விழுந்ததாக அந்நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார்

விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது குழந்தைசளுக்கான தடுப்பு மருந்து பணிகளை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது நோய்த்தொற்று இருந்தாலும் இப்பணிகள் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

முதலில் நோய்த்தொற்று இல்லாத மற்றும் குறைவாக உள்ள பகுதிகிளல் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதேநேரத்தில் தனிநபர் இடைவெளி கைகளை சோப்பு போட்டு கழுவுதல் உள்ளிட்ட சுகாதார நடைமுறைகளுடன் அனைத்து தடுப்பூசிகளை போடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்தியஅரசு கூறியுள்ளது இப்பணிகளை மேற்கொள்ளும் போது அந்த இடத்தில் ஐந்து நபர்களுக்கு மேல் கூடுதவற்கு அனுமதிக்கக்கூடாது என்றும் ஒரு மீட்டர் இடைவெளியுடன் பணிகளை நடைபெறுவதை உறுதிபடுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அவசர கால கடன் உதவி வழங்குவதில் வங்கிகள் எளிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

அதில் பேசிய அமைச்சர் தொழில் நிறுவனங்களுக்கு தாமதிக்காமல் கடன் உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திருமதி நிா்மலா சீதாராமன் பிரதமாின் ஏழழகளுக்கான நல உதவித்திட்ட்தின்கீழ் ஏழைகள் முதியோா் விதவைகள் உள்ளிட்டோருக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதாக கூறினார் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி உள்ள பொதுத்துறை வங்கிகளை பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார்